சூல் நாவலுக்காகஎழுத்தாளர் சோ தர்மனுக்குசாகித்பஅகாடமிவிருதுஅறிவிக்கப்பட்டுள்ளது

ரோஹித் சர்மாமற்றும் ராகுல் அதிரடியாக ஆடி சதம் அடித்தனர் இனிவிரிவானசெய்திகள் குடியுரிமைதிருத்தசட்டத்தைஎதிர்த்துதாக்கல் செய்யப்பட்டமனுக்களைவிசாரணைக்குஎடுத்துக்கொள்வதாககூறியுள்ளஉச்சநீதிமன்றம் அதற்கு இடைக்காலதடைவிதிக்கமறுத்துள்ளது தலைமைநீதிபதிதிருபோப்டேதலைமையிலானஅமர்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது

இன்றுசேலம் விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இதில் பாகிஸ்தான ஆப்கானிஸ்தான்

சீக்கிபர்கள்

கிறிஸ்தவர்கள்

இதில் எந்த இந்தியர்களும் பாதிக்கப்படப்போவதில்லை இலங்கைதமிழர்களுக்கு இரட்டைகுடியுரிமைவழங்க அஇஅதிமுகஅரசுதொடர்ந்துநடவடிக்கைமேற்கொண்டுவருவதாகஅவர் தெரிவித்தார்

இலங்கையிலிருந்துகமிழகத்திற்கவந்துள்ள இலங்கைவாழ் மக்களுக்கு இரட்டைகுடியுரிமைவழங்க வேண்டும் என்றுதெளிவாககுறிப்பிட்டு இருக்கிறார்கள் மத்தியில் ஆட்சிப்பொறுப்பில் அங்கம் வகித்தபோதுதிமுக இதனைஏன் நிறைவேற்றவில்லைஎன்றும் திருளடப்பாடிபழனிசாமிகேள்விஎழுப்பினார்

இல்லைத்திய அரசுக்குதால் கொடுத்தார்களா

குடியுரிமைதிருத்தச்சட்டத்தைமத்தியஅரசுஉடனடியாகதிரும்பப்பெறவேண்டும் என்றுதிமுகதலைவர் திருமு கஸ்டாலின் தலைமையில் இன்றுசென்னையில் நடைபெற்றஅனைத்துக்கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்திற்குபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதிரு ஸ்டாலின் ஏகமனதாக இந்ததீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாககூறினார்

அகதிகளாகவரும் பிறமதத்தினரைப்போல இஸ்லாமியர்களைதவிர்த்திருப்பதுஎன் என்ற இந்த இரண்டுகோரிக்கைகளை அடிப்படையாகவைத்துகான் இந்ததீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இலங்கைதமிழர் நலனுக்காகதிமுகளந்தவொருநடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லைஎன்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகுற்றம் சாட்டியுள்ளார்

இதுகுறித்துபொதுவிவாதம் நடத்ததாம் தயாராக இருப்பதாகவும் திருராமதாசுதெரிவித்துள்ளார் மத்தியபட்ஜெட் தொடர்பாகமாநிலநிதியமைச்சர்கள் பங்கேற்றகூட்டம் நிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது நிதியாண்டிற்கானபட்ஜெட்டுக்குமுந்தையஆலோசனைக்கூட்டத்தின் வரும் ஒருபகுதியாக இது நடைபெற்றது இந்தகூட்டத்தில் பங்கேற்றதுணைமுதலமைச்சர் திருஒபன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

உள்ளாட்சித்தேர்தலில் திமுக இரட்டைநிலைப்பாட்டைகடைபிடித்துவருவதாகவும் திருபன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார்

இந்ததேர்தலுக்கானவேட்புமனுக்களைவிலக்கிக்கொள்ளநாளைகடைசிநாளாகும் இதன் காரணமாக நாளையே இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது நிர்பயாபாலியல் வன்கொடுமைவழக்கில் குற்றவாளிகள் நான்குபேருக்குவிதிக்கப்பட்டமரணதண்டனையைஉச்சநீதிமன்றம் உறுதிசெய்துள்ளது

சரக்குமற்றும் சேவைவரிகுழுமத்தின் கூட்டம் புதுதில்லியல் இன்றுநடைபெற்றது மத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் மாநிலஅமைச்சர் திருஜெயக்குமார் பங்கேற்றுபேசினார்

நடப்பாண்டிற்கானசாகித்யஅகாடமிவிருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழில் சோ தர்மன் எழுதியசூல் நாவலுக்கு இந்தவிருதுஅறிவிக்கப்பட்டுள்ளது தமதுபடைப்புகளுக்காகபல்வேறுவிருதுகளைபெற்றுள்ளதாகவும் இந்தவிருதுதமதுபடைப்புக்குகிடைத்தமத்தியஅரசின் அங்கீகாரம் என்றும் அவர் கூறினார் தமதுசொந்தஊரானஉருளைக்குடிகிராமமக்களுக்கு இவ்விருதைசமர்ப்பிப்பதாகவும் திருதர்மன் தெரிவித்தார்

விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் முன்னதாகடாஸ் வென்றவெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்துவீசதீர்மானித்தது